உருவெடுக்கும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் மத்திய அரசின இடைக்கால நிதிநிலை அறிக்கை மக்களவையில் நேற்று நிறைவேற்றப்பட்டது

மண்டபத்தில் இன்று திறக்கப்படுகிறது

கேரளாவுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது

அதிகாரி தெரிவித்துள்ளார்

சா்வதேச அளவில் கச்சா எண்ணெய் சுத்திகரிப்பில் நான்காவது இடத்தில் உள்ள இந்தியா வருங்காலத்தில் முக்கிய இடத்தை பிடிக்கும் என்றும் குறிப்பிட்டார் உயிரி எரிபொருள் துறையிலும் இந்தியா வேகமாக வளா்ந்து வருவதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்தாா் ஹரியானா மாநிலம் குருகேஷத்ராவில் இன்று நடைபெறும் நிகழ்ச்சியில் அம்மாநிலத்திற்கான பல்வேறு வள்ச்சித் திட்டங்களை பிரதமா் திரு நரேந்திர மோடி தொடங்கி வைக்கிறார் ஒருநாள் பயணமாக ஹரியான செல்லும் பிரதமர் கள்னாலில் பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயா மருத்துவ அறிவியல் பல்கலைக் கழகத்திற்கு அடிக்கல் நாட்டுகிறார் ஜஜ்ஜா் மாவட்டம் பாத்ஷாவில் அமைக்கப்பட்டுள்ள தேசிய புற்றுநோய் மையத்தையும் அவா் நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார்

மேலும் பஞ்ச்குவாவில் அமைய உள்ள தேசிய ஆயுர்வேத நிறுவனம் குருக்ஷேத்ராவில் ஸ்ரீகிருஷ்ணா ஆயுஷ் பல்கலைக் கழகம் மற்றும் பாளிபட் போர் அருங்காட்சியகம் போன்றவற்றிற்கும் பிரதமர் அடிக்கல் நாட்ட உள்ளார் ஏழைகள் மற்றும் விவசாயிகள் நலனுக்கான மத்திய அரசின் திட்டங்களை எதிர்ப்பதன் மூலம் காங்கிரஸ் கட்சி நாட்டிற்கு தரோகம் இழைப்பதாக மத்திய நிதியமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் மக்களவையில் நேற்று இடைக்கால நிதிநிலை அறிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய அவர் சிறு விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் நிதியுதவி வழங்க வகைசெய்யும் பிரதமரின் கிசான் சம்மான் நிதித் திட்டத்தை சிறுமைப்படுத்த காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் முயற்சிப்பதாக கூறினார் முந்தைய ஐக்கிய முற்போக்குக் நலன் புறக்கணிக்கப்பட்டு பணக்காரர்கள் பயன்படுத்தும் சொகுசு கார்களின் மீதான வரி குறைக்கப்பட்டதாகவும் திரு பியூஷ் கோயல் குற்றம்சாட்டினார் அமைச்சின் பதிலுரையை தொடர்ந்து இடைக்கால நிதிநிலை அறிக்கை குரல் வாக்கெடுப்பு மூலம் மக்களவையில் நிறைவேற்றப்பட்டது முன்னதாக காங்கிரஸ் தேசியவாத காங்கிரஸ் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தெலுங்குதேச கட்சிகளைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர் முன்னாள் பிரதமா் அடல் பிகாரி வாஜ்பாயின் முழு உருவப்படம் நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் இன்று திறக்கப்படுகிறது குடியரசுத்தலைவா் திரு ராம்நாத் கோவிந்த் இந்தப் படத்தை திறந்து வைக்க உள்ளாா்

பல்கலைக் கழக பேராசிரியர்கள் நியமனம் தொடர்பாள அரசின் இடஒதுக்கீட்டு நடைமுறைக்கு உச்சநீதிமன்றம் அனுமதி அளிக்காவிட்டால் அவசர சுட்டம் கொண்டுவரப்படும் என மத்திய மனிதவள மேம்பாட்டுத் துறை அமைச்சா் திரு பிரகாஷ் ஜவ்டேக்கா் தெரிவித்துள்ளாா் மக்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனைத் தெிவித்த அவர் இதுதொடர்பான மத்திய அரசின் சிறப்பு அனுமதி மனு நிராகிக்கப்பட்டதை அடுத்து மறுஆய்வு மனு தாக்கல் செய்யப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டினாா முன்னதாக பேசிய சமாஜ்வாதி பகுஜன் சமாஜ் மற்றும் ராஷ்ட்ரிய ஜனதாதள உறுப்பினா்கள் உயர்கல்வி நிறுவனங்களில் இடஒதுக்கீடு தொடர்பான மத்திய அரசின் புதிய நடைமுறைக்கு எதிர்ப்பு தெரிவித்தனர் பழைய நடைமுறையை மீண்டும் கொண்டுவர வேண்டும் எனவும் அவர்கள் வலியுறத்தினர் வெளிநாடுவாழ் இந்தியர்கள் தங்களது திருமணங்களை முப்பது நாட்களுக்குள் பதிவு செய்யாவிட்டால் அவர்களது பாஸ்போர்ட்டை ரத்து செய்வதற்கான மசோதா மாநிலங்களவையில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இந்த மசோதாவின்படி வெளிநாடுவாழ் இந்தியர்கள் இந்தியர்களையோ அல்லது வெளிநாடுகளில் வாழும் இந்தியர்களையோ திருமணம் செய்துகொண்டால் அதனை பதிவு செய்வகி கட்டாயமாக்கப்பட்டுள்ளது அப்படி பதிவு செய்யாவிட்டால் சம்பந்தப்பட்ட நபர் தேடப்படும் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டு அவர்களது அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை முடக்குவதற்கும் இந்த புதிய சட்டத்தில் வகை செய்யப்பட்டுள்ளது வரவிருக்கும் மக்களவைத் தேர்தலின்போது உத்திரபிரதேசத்தில் அதிக இடங்களில் வெற்றிபெறுவதோடு அம்மாநிலத்தில் ஆட்சியை கைப்பற்றுவதே காங்கிரஸ் கட்சியின் நோக்கம் என அக்கட்சியின் தலைவர் திரு ராகுல் காந்தி கூறியுள்ளார் லக்னோவில் நேற்று நடைபெற்ற பேரணியில் பேசிய அவர் விவசாயிகள் இளைஞர்கள் மற்றும் ஏழைகளுக்கு நீதி கிடைக்கும் வரை காங்கிரஸ் போராடும் என்றார் ரஃபேல் போ்விமான கொள்முதல் விவகாரத்தில் முறைகேடு நடைபெற்றிருப்பதாகவும் அவா் மீண்டும் குற்றம்சாட்டினார் தமிழக அரசு மற்றும் உச்சநீதிமன்றத்தின் ஒப்புதல் இன்றி முல்லைப் பெரியாறில் புதிய அணை கட்டக்கூடாது என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது முல்லைப் பெரியாறில் புதிய அணை கட்டுவதற்கான கற்றுச்சூழல் ஆய்வுக்கு மத்திய அரசின் கற்றுச்சூழல் துறை அளித்துள்ள அனுமதியை எதிர்த்து தமிழக அரசு தூக்கல் செய்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு நேற்று நீதிபதிகள் ஏ கே சிக்ரி மற்றும் அப்துல் நசீா ஆகியோா் அடங்கிய அமா்வு முன்பு விசாரணைக்கு வந்தது அப்போது முல்லைப் பெரியாறு பகுதியில் ஆய்வு மட்டுமே மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தமிழகத்தின் ஒப்புதலுடன் அணை கட்ட முடியும் என்ற நிபந்தனையுடனேயே மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளதாகவும் கேரள அரசின் சாா்பில் தெரிவிக்கப்பட்டது தமிழக அரசின் ஒப்புதலுடன்தான் புதிய அணை கட்டப்படும் என்றும் கேரள அரசு வழக்கறிஞர் தெரிவித்தார் இதையடுத்து தமிழக அரசின் மனுவை முடித்துவைத்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர் தமிழகத்தில் லோக் ஆயுக்தா அமைப்பை ஏற்படுத்த உச்சநீதிமன்றம் மேலும் நான்கு மாத கால அவகாசம் அளித்துள்ளது

எனவே இந்த மாநிலங்களில் உடனடியாக லோக் ஆயுக்தா அமைப்பை ஏற்படுத்த கோரி தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகளை பரிசீலித்த தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகோய் தலைமையிலான அமர்வு இத்தொடர்பான தமிழக அரசின் பதிலை ஏற்றுக்கொண்டு நான்கு மாதங்களுக்குள் வோக் ஆயுக்தாவை ஏற்படுத்தமாறு உத்தரவிட்டுள்ளது

திருப்பூர் பொதுக்கூட்டத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி பேசிய கருத்துக்கு பதிலளித்துள்ள திரு ப சிதம்பரம் உயர் பொறுப்பில் இருப்பவர்கள் உண்மைக்கு மாறான தகவல்களை வெளியிடக்கூடாது என்று தெரிவித்துள்ளா்

இதற்கான ஒப்பந்தம் அடுத்த மாதம் விடப்பட்டு இரண்டாண்டுகளில் பணிகள் முடிக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார் இப்பணிக்கான திட்ட மதிப்பீடு அதிகரித்தால் தேவைக்கேற்ப கூடுதல் நிதி ஒதுக்கப்படும் என்றும் திரு பி கே ரெட்டி தெரிவித்தார் ஐ ஏ எஸ் அதிகாரிகள் திரு எம் பாவாஜி மற்றும் திரு வி ராஜாராமன் ஆகியோர் தமிழக கூடுதல் தலைமை தேர்தல் அதிகாரிகளாக நியமிக்கப்பட்டுள்ளனர் வரவிருக்கும் மக்களவைத் தேர்தல் பணிகளை மேற்கொள்ள ஏதுவாக இவர்கள் இப்பதவிக்கு நியமனம் செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இருவரி செய்திகள் இலங்கையில் அரசு நிதி முறைகேடு செய்யப்பட்டது தொடா்பான புகாரை விசாரிக்க சிறப்பு நீதிமன்றம் அமைக்கப்பட்டதை எதிர்த்து அற்நாட்டின் முன்னாள் பாதுகாப்பு துறை செயலாளர் திரு கோத்தப்பையா ராஜபக்சே தொடர்ந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது

கா்நாடகத்தில் காங்கிரஸ் மதசா்பற்ற ஜனதாதள கூட்டணி அரசை கவிழ்ப்பதற்காக மதசா்பற்ற ஜனதாதள எம் எல் ஏ உடன் முன்னாள் முதலமைச்ச் திரு எடியூரப்பா பேரம் பேசியது தொடர்பான உரையாடல் குறித்து சிறப்பு புலனாய்வுக்குழு விசாரணை நடத்தப்படும் என அம்மாநில முதலமைச்சா் திரு குமாரசாமி அறிவித்துள்ளார் இந்த விசாரணைக்கு எதிா்ப்பு தெரிவித்துள்ள திரு எடியூரப்பா முதலமைச்சின் கட்டுப்பாட்டில் உள்ள ஒரு அமைப்பு விசாரணை நடத்துவது முறையற்றது என்று கூறியுள்ளார்

முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மரணம் தொடர்பான நீதிபதி ஆறுமுகசாமி விசாரணை ஆணையத்திற்கு தடை விதிக்க வேண்டும் என்ற அப்பல்லோ மருத்துவமனையின் கோரிக்கையை ஏற்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது